நரேந்திரமோடி கூறியுள்ளார்

க ஸ்டாலின் வேட்புமனுத் தாக்கல் செய்துள்ளார்

கிரண்பேடி இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் நீர்சேமிப்பு வசதிகளை மீண்டும் வாரஇறுதி ஆய்வு செய்தார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளம் மற்றும் இதர பகுதிகளுக்கு கடினமான இத்தருணத்தில் நாடே துணை நிற்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட அவர் கேரள மக்களின் துணிச்சலால் அம்மாநிலம் மீண்டும் எழுச்சி பெறும் என தாம் நம்புவதாக கூறினார் கேரள மக்களின் துயர் துடைக்க நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்றதை செய்து வருவதாக அவர் தெரிவித்தார் உதவி மீட்பு பணிகளில் முப்படையினர் காட்டிய தீவிரத்தை பிரதமர் பாராட்டினார் வெள்ளத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றுவதில் குறிப்பாக தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் காட்டிய திரம் மெச்சத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார் இயற்கை பேரிடர்கள் அதிகரித்து வருவதன் காரணமாக பேரிடர் நிர்வாகப் பணிகளின் முக்கியத்துவமும் அதிகரித்து வருவதாக பிரதமர் கூறினார் பேரிடர் சம்பங்களை தாங்கக் கூடிய கற்றுச்சூழலுக்கு உகந்த கட்டிடங்களை கட்டுவதற்கான புதிய தொழில்நுட்பங்களுக்கு அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பொறியாளர் தினவிழாவின் போது முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அண்மையில் முடிவடைந்த நாடாளுமன்றத்தின் மழைகால கூட்டத் தொடர் ஆக்கப்பூர்வ முறையில் அமைந்ததாக பிரதமர் தெரிவித்தார்

இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு ஆணையம் அமைத்து அதற்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்கவும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பழங்குடியினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார் பெண் குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்யும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்த அவர் முத்தலாக் தடை மசோதாவை மக்களவையில் மட்டுமே நிறைவேற்ற முடிந்த போதிலும் முஸ்லீம் பெண்களுக்கு சமுக நீதி கிடைப்பதை நாடு நிச்சயமாக உறுதிப்படுத்தும் என்றார் அண்மையில் காலமான முன்னாள் பிரதமர் அட்டல் பிஹாரி வாத்பாயை பிரதமர் நினைவு கர்ந்து பேசுகையில் மாநிலங்களில் அமைச்சர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையிலும் கட்சித் தாவலை கட்டுப்படுத்தும் வகையிலும் அரசியல் கலாச்சாரத்தில் வாத்பாய் கொண்டு வந்த மாற்றங்களால் நாடே பயன்பெற்றுள்ளதாக கூறினார் வாத்பாய் கொண்டுவந்த மாற்றங்களை பின்பற்றியே அரசு தற்போது நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றத்திற்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடந்த முயன்று வருவதாக அவர் தெரிவித்தார் இந்தோனேஷியாவில் நடைபெறும் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்து கொண்டார்

வரும் புதன்கிழமை தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்படுவதையொட்டி வினையாட்டு துறையினர் அனைவருக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார் ஆரோக்கியமான இந்தியாவே வளமான இந்தியாவிற்கு அடிப்படை என்பதால் நாட்டு மக்கள் அனைவரும் விளையாட்டில் ஆர்வம் காட்டி உடல் தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் சமஸ்கிருத தினம் பற்றி பிரதமர் குறிப்பிடுகையில் நாட்டின் பழம்பெரும் மரபுகளை பேணி பாதுகாக்கும் அனைவரும் பாராட்டுக்குரியவர்கள் என்றார் வேதகாலம் தொட்டு இன்று வரை வாழ்வின் அனைத்து அம்சங்கள் பற்றிய அறிவுப் பெட்டகமாகவே சமஸ்கிருதம் திகழ்ந்து வருவதாக அவர் கூறினார் ஒவ்வொரு மொழிக்கும் தனி முக்கியத்துவம் உண்டு என குறிப்பிட்ட பிரதமர் உலகின் மிக தொன்மையான மொழி தமிழ் என்பதில் நாட்டிற்கே பெருமை என்றார் ரக்ஷாபந்தன் திருநாள் மற்றும் ஆசிரியர் தினத்தையொட்டி பிரதமர் தமது உரையில் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று சென்னை அருகே பையனூரில் எம்

ஆர் நூற்றாண்டு திரைப்பட நகரத்தை தொடக்கி வைத்தார் துணைமுதலமைச்சர் திரு

பன்வீர்செல்வம் மற்றும் திரையுலக பிரமுகர்கள் பலரும் விழாவில் கலந்து கொண்டனர்

திமுக செயல்தலைவர் திரு

ஸ்டாலின் இன்று கட்சித் தலைவர் பதவிக்கு வேட்புமனுத் தாக்கல் செய்துள்ளார் மூத்த திமுக தலைவர் திரு துரைமுருகன் பொருளானர் பதவிக்கு மனுத்தாக்கல் செய்துள்ளார் சென்னையில் திமுக தலைமையகமான அறிவாலயத்தில் கட்சியின் அமைப்புச் செயலர் திரு

பாரதியிடம் இவர்கள் தங்களின் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் திமுக தலைவர் பதவிக்கு திரு

அன்பழகன் ஏற்கனவே அறிவித்துள்ளார்

புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் இரண்பேடி நீர்மிகு புதுச்சேரி இயக்கத்தின் ஒரு பகுதியாக இன்று புதுவைப் பல்கலைக்கழகத்தில் நீர் சேமிப்பு வசதிகளை மீண்டும் மறுஆய்வு செய்தார் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்போது எடுக்கப்பட்ட முடிவுகள் அமலுக்கு வந்துள்ளதாக என்பதை ஆராய்ந்த அவர் பல்கலைக்கழக கட்டிடங்களின் மாடியில் மழைநீர் சேகரிப்பு வசதிகளை உருவாக்குவது உள்ளிட்ட முடிவுகள் இன்னும் அமலாகவில்லை என்பதை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் பல்கலைக்கழக வளாகத்தில் மழை நீர் சேகரிப்பு குட்டைகளை அமைக்கவும் கழிநீர் சுத்திகரிப்பு ஆலை ஒன்றை நிறுவி கழிவுநீரை தோட்டக்கலை தேவைகளுக்கு பயன்படுத்தவும் அவர் அறிவுறுத்தினார் முன்னதாக பிள்ளையார்குப்பம் படுகை அணையில் கரை வலுவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்படவுள்ள இடங்களையும் டாக்டர் கிரண்பேடி நேரில் சென்று பார்வையிட்டார் படுகை அணையில் இருந்து ஏரி குனங்களுக்கு செல்லும் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டுள்ளதா என்பது குறித்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முதல் நடைப்பயணமாக சென்று ஆராயப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் துணைநிலை ஆளுநரும் உடன் சென்ற அதிகாரிகளும் இன்றைய ஆய்விற்கு பிஆர்டிசி பேருந்தை பயன்படுத்தினர்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த திரு நாராயணசாமி கேரள அரசு வெளிநாடுகளில் இருந்து நன்கொடை பெறுவதில் எந்த தவறும் இல்லை என்றார் நேபாள நிலஅதிர்வின் போது இந்தியா அந்நாட்டிற்கு உதவியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டி இது நாட்டிற்கு நாடு செய்யும் பரஸ்பர உதவி தான் என்பதால் மத்திய அரசு அரசியல் நோக்கங்களை கைவிட்டு கேரள அரசு வெளிநாட்டு உதவி பெறுவதை அனுமதிக்க வேண்டும் என்றார் புதுவையில் நேற்று பிஜேபி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் திரு வாத்பாயின் அஸ்திக்கு தானும் சக அமைச்சர்களும் அஞ்சலி செலுத்தியதாக திரு நாராயணசாமி தெரிவித்தார் அரசியலுக்கு அப்பாற்பட்ட தலைவர் வாஜ்பாய் என குறிப்பிட்ட அவர் பயங்கரவாதத்தையும் வகுப்புவா தத்தையும் எதிர்த்து வந்த வாத்பாயின் அஸ்தியை வைத்து அரசியல் செய்ய பிஜேபி முயலுவதாகவும் வாத்பாயின் உறவினரான முன்னாள் எம்பி ஒருவரே இதை கண்டித்திருப்பதாகவும் கூறினார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கையை அரசு தற்போது பரிசிலித்து வருவதாக அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பாப்ஸ்கோ ஸ்பின்கோ மற்றும் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அளவிற்கு அதிகமாக ஆட்கள் நியமிக்கப்பட்டதே இந்நிறுவனங்கள் நவிவுற்றதற்கு காரணம் என்று முதலமைச்சர் கூறினார் மூடப்பட்ட ஏஎப்டி பஞ்சாலையின் சொத்துக்களை விற்று தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத்தொகையை முழுமையாக வழங்க அரசு பரிசிலித்து வருவதாகவும் இதற்கு மத்திய அரசின் அனுமதி நாடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

நாராயணசாமி தெரிவித்தார்

ரஃபேல் ரக போர் விமான பேரத்தில் நடந்துள்ள பெரும் ஊழலை முழுமையாக மூடி மறைத்த மத்திய அரசு முயலுவதாக புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விமானத்தின் விலை விவரங்களை வெளியிட ஆரம்பத்தில் ஒப்புக் கொண்ட பாதுகாப்பு அமைச்சர் திரு நிர்மலா சீத்தாராமன் பின்னர் பின்வாங்கி விட்டதாகவும் ஒப்பந்தப்படி விமானத் தொழில்நுட்பம் தான் ரகசியமே தவிர விலை அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார்

நரேந்திரமோடி இப்பிரச்னை குறித்து பதிலளிக்கவோ அல்லது விசாரணைக்கு உத்தரவிடவோ முன்வரவில்லை என்று திரு நாராயணசாமி குற்றம் சாட்டினார் தனியாருக்கு சாதாகமாக அரசு செயல்படுவதே இதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

நாராயணசாமி சமுகநலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் அரக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கத்தோலிக்க பாதிரிமார்கள் மற்றும் சகோதரிகளும் அன்னையின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னாள் பிரதமர் வாத்பாயின் அஸ்தி இன்று சென்னை ராமேசுவரம் கன்னியாகுமரியில் கடலிலும் ஸ்ரீரங்கம் பவானி மதுரை ஆகிய இடங்களில் ஆற்றிலும் கரைக்கப்பட்டன சென்னை பெசண்ட் நகர் கடற்கரையில் நடைபெற்ற அஸ்தி கரைப்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தர்ராஜன் கலந்து கொண்டார் ராமேசுவரத்தில் திரு

ராஜா கன்னியாகுமரியில் திரு

இராதாகிருஷ்ணன் ஸ்ரீரங்கம் காவிரி முக்கூடலில் திரு

கணேசன் ஈரோடு மாவட்டம் பவானி முக்கூடலில் திரு சிபி ராதாகிருஷ்ணன் மதுரை வைகை கரையில் திரு லட்சுமணன் ஆகிய பிஜேபி தலைவர்கள் அஸ்தி கரைப்பில் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கனமழை மற்றும் வென்னத்தால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலத்திற்கு நாடே துணை நிற்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் திமுக தலைவர் பதவிக்கு செயல்தலைவர் திரு

க ஸ்டாலின் வேட்புமனுத் தாக்கல் செய்துள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் இரண்பேடி இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் நீர்சேமிப்பு வசதிகளை மீண்டும் வாரஇறுதி ஆய்வு செய்தார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்